நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார்

என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்

நியாய விலைக்கடை ஊழியர்கள் இன்று நடத்தவிருந்த வேலை நிறுத்தப் போராட்டத்தை ஒத்தி வைப்பதாக அறிவித்துள்ளனர்

அண்ணா பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பாக முழுமையாக ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வனப்பகுதியில் உள்ள சருக்கல்பாறை கிராமத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தமிழகத்தில் காலியாகவுள்ள அரசுப் பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார்

எஞ்சிய பணியிடங்களும் படிப்படியாக நிரப்பப்படும் என்று அவர் கூறினார் நியாய விலைக்கடை ஊழியர்கள் இன்று நடத்தவிருந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைத்துள்ளனர்

இதனையடுத்து போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திருசெல்லூர் ராஜு நியாயவிலைக்கடை ஊழியர்களின் கோரிக்கைகள் குறித்து பேச்சு நடத்த அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார் விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றி வருவதாக பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா கூறியுள்ளார்

முக்கியப் பிரச்னைகளில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வாக்கு வங்கி அரசியலைக் கருத்தில் கொண்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் மக்களவைத் தேர்தலில் கடந்த முறையை விட கூடுதல் இடங்களை தேசிய ஜனநாயக்கூட்டணி கைப்பற்றும் என்றும் திரு அமீத் ஷா நம்பிக்கை தெரிவித்தார் பிஜேபிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒரணியில் திரளவேண்டியதன் அவசியத்தை லோக் தாந்திரிக் ஜனதா தள் தலைவர் திரு சரத் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் நேற்று ஜெய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்று குறை கூறினார் ஆதார் அடையாள அட்டைக்கு எதிராக திட்டமிட்டு வதந்திகள் பரப்பப்படுவதாக அதற்கான ஆணையம் கூறியுள்ளது ஆதார் மீதான நன்மதிப்பை குலைக்க வேண்டும் என்ற நோக்கில் சில தீய சக்திகள் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஆதார் விவரங்கள் திருடப்படுவதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் அந்த செய்திக்குறிப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூகுள் நிறுவனம் செய்த தவறினை பயன்படுத்தி ஆதாருக்கு எதிரான வாய்ப்பாக சிலர் பயன்படுத்துவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கைப்பேசியில் ஒரு எண்ணை சேர்ப்பதால் ஆதார் தகவல்களை திருட முடியாது என்றும் ஆதார் ஆணையம் திட்டவட்டமாகத் தெரிவித்துள்ளது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டியதள் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் நேற்று ஐதராபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஆராய்ச்சி பணிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் நெறிமுறைகளை எளிதாக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார் மத்திய அரசின் தேசிய நெடுஞ்சாலைத் திட்டத்தின் காரணமாக நாமக்கல் மாவட்டத்தில் சர்வதேச தரத்துடன் கூடிய இரண்டு நான்கு வழிச்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன பயண நேரத்தைக் குறைப்பதற்கு இந்த சாலைகள் உதவிகரமாக உள்ளது என எம்து செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நாட்டு விதைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்த விழா நடைபெற்றதாக இதில் பங்கேற்ற தெய்வநாயகி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வகை செய்யும் அரசியல் சாசன பிரிவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ளது

தமிழ்நாடு பிரிமீயர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் மதுரை அணி இன்று திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது